வாக்காளர்களுக்குபணம் கொடுக்கும் முறைகேட்டைதடுத்தநிறுத்ததேர்தல் ஆணையம் உறுதிபூண்டுள்ளதாகதலைமைதேர்தல் ஆணையர் திரு

கீழடியில் அகழாய்வுப் பணிகளைமேற்கொண்டதொல்லியல்துறைஅதிகாரிதிரு

மீன்டும் அப்பணியில் ஈடுபடுத்தவேண்டும் என்றுசென்னையர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

நடவடிக்கைதிருப்திஅளிக்கவில்லையென்றால் மனிதஉரிமைஆணையம் தலையிடநேரிடும் எனஅந்தஆணையத்தின் நீதிபதிஜெயச்சந்திரன் எச்சரித்துள்ளார்

புதுதில்லியில் நடந்தபல்வேறுதுறைசார்ந்தகுழுக்களின் தேர்தல் நுண்ணறிவுப் பிரிவு கூட்டத்தில் பேசியஅவர் வாக்காளர்களுக்குபணம் கொடுக்கும் செயல் தேர்தலைநியாயமாகநடத்துவதில் பெரும் முட்டுக்கட்டையாகஉள்ளதுஎன்றுகூறினார் மக்களவைத் தேர்தலைநியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் அரசியல் சாசனபொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்குஉள்ளதாகஅவர் தெரிவித்தார் ஜனநாயகத்தில் நியாயமானமுறையில் தேர்தலைநடத்துவதுதற்போதுமிகப் பெரியசவால்களில் ஒன்றாகமாறியுள்ளதெனதிரு சுனில் அரோராகூறினார் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் உன்னிப்பாககவனிக்கப்பட்டு நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅவர் மேலும் தெரிவித்தார்

அகில இந்தியமகளிர் காங்கிரஸ் தலைவர் சுஸ்மிதாதேவ் அஸ்ஸாம் மாநிலம் சில்சார் தொகுதியில் களமிறங்குகிறார்

மகேஸ்வரிரவிக்குமார் அறிவுறுத்தியுள்ளார் செய்தியாளர்களிடம் கேர்தல் விதிமுறைகள் மற்றம் கட்டுப்பாடுகளைமீறவோர்மீதுவழக்குப் பதிவு செய்யப்படும் என்றுஎச்சரித்தார்

அமர்நாத் அஸ்ஸாம் மாநிலத்திற்குமாற்றப்பட்டதைஎதிர்த்துதாக்கல் செய்யப்பட்டவழக்கு நீதிபதிகள் மகாதேவன் ஆதிகேசவலுஆகியோரைக் கொண்டஅமர்வு முன்பு விசாரணைக்குவந்தது அப்போதுகீழடிஅகழாய்வுப் பணிமுடிந்துஅறிக்கைதயாரிக்கவேண்டியுள்ளதாகமத்தியஅரசுதரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதுபற்றிகருத்துதெரிவித்தநீதிபதிகள் கீழடிஅதமாய்வுப் பணிமுடந்தால் தமிழகத்தின் பெருமைஉலகஅளவில் அங்கீகரிக்கப்படும் எனகூறினர்

பொள்ளாச்சிவிவகாரத்தில் தொடர்புடையவர்கள்மீதுகாவல்துறைமேற்கொள்ளும் நடவடிக்கையில் திருப்திஏற்படாவிட்டால் மனிதஉரிமைஆணையம் தலையிடநேரிடும் எனஎச்சரித்துள்ளது திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசியமனிதஉரிமைஆணையநீதிபதிஜெயச்சந்திரன் பொள்ளாச்சிசம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் பெயரைகாவல்துறைகண்கானிப்பாளர் குறிப்பிட்டது

நியூஸிலாந்துதப்பாக்கிச் சூடு சம்பவத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடிஉள்ளிட்டபல்வேறுநாடுகளின் தலைவர்கள் வன்மையாககண்டித்துள்ளனர் நடைபெறவுள்ளஐரோப்பிய யூனியன் உச்சிமாநாட்டிற்குமுன்னதாகப்ரக்ஸிட் அடுத்தவாரம் குறித்ததெளிவானபதிவைபிரட்டிஷ் அரசுதெரிவிக்கவேண்டுமென்று ஃபிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது

ரவீஸ் குமார் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் நடைபெற்றமக்களவைத் தேர்தல் குறித்தவிழிப்புணர்வுப் பேரணியில் மகளிர் சுயஉதவிக் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்துகொண்டனர் ஈரோட்டில் தேர்தல் கண்காணிப்புக் குழ பறக்கும் படைஆகியவற்றின் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஜிபிஆர்எஸ் கருவியைமாவட்டஆட்சியர் திருகதிரவன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வேட்புமலுக்கள் நிராகரிக்கப்படுவதைதவிர்க்கும் வகையில் உரியபடிவத்தைசரியாகநிரப்பவும் சரிபார்க்கவும் தேர்தல் தகவல் மையத்துடன் வழிகாட்டிமையம் செயல்படும் என்றுவிருதுநகர் மாவட்டஆட்சியர் திரு சிவஞானம் கூறியுள்ளார் தேர்தலில் அனைவரும் வாக்களிப்பதைவலியுறுத்திவேலூர் புதியபேருந்துநிலையத்தில் ஏராளமானபெண் அரசுஊழியர்கள் ரங்கோலிகோலங்களைவரைந்தனர் கரூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்டசுட்டமன்றதொகுதிமண்டலஅலுவலர்களுக்கானபயிற்சிக் கூட்டம் மாவட்டஆட்சியர் திரு அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது திறனாளிகள் மூலம் நடத்தப்பட்டதேர்தல் விழிப்புணர்வு மாற்றுத் பேரணியைபூவிருந்தவல்லிபேருந்துநிலையத்தில் திருவள்ளுர் மாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிரவிக்குமார் கொடியசைத்துதுவக்கிவைத்தார்

குண்டுஎறிதல் போட்டியில் ஆடவர் பிரிவில் விபின் குமார் தங்கப்பதக்கமும் மகளிர் பிரிவில் ஹர்சிதாஷெராவத் வெள்ளிப்பதக்கழும் வென்றனர்

பாட்டியாலாவில் நடைபெறும் ஃபெடரேசன் கோப்பைபோட்டிகளில் வட்டுஎறிதலில் பஞ்சாபின் கமல் ப்ரீத் கவர் தங்கப்பதக்கம் வென்றார் இதன்மூவம் அடுத்தமாதம் தோஹாவில் நடைபெறவுள்ள ஆசியசாம்பியன்ஷிப் போட்டிகளுக்குஅவர் தகுதிபெற்றுள்ளார் ஈட்டிஎறிதலில் ஷிவ்பால் சிங்கும் அந்தப் போட்டிக்குதகுதிபெற்றுள்ளார் தெற்காசியமகளிர் கால்பந்து ஃபெடரேசன் சாம்பியன் போட்டிகளில் இந்தியாவும் இலங்கையும் அரையிறுதிக்குதகுதிபெற்றள்ளன

அமெரிக்காவின் மியாமியில் நடைபெற்ற ஃபிஃபாகவுன்சில் கூட்டத்திற்குப் பின்னர் அவர் இந்ததகவலைவெளியிட்டார் சுவிட்சர்லாந்துடுப்பன் பேட்மின்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய் ப்ரனீத் சுபாங்கர் டேஆகியோர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்குமுன்னேறியுள்ளனர் பெண்கள் ஒற்றையர் காலிறுதிப் போட்டியில் ரியாமுகர்ஜி தோல்வியடைந்தார் கலப்பு இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் மனிஷா இணைகாலிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தது